இருக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

தில்லி சுட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன்முடிவடைந்தது

வாக்குப்பதிவு நடைபெறும்

இலங்கை பிரதமர் திரு மகிந்த ராஜபக்சே ஐந்து நாள் பயணமாக நாளை புதுதில்லி வருகிறார்

அனுமதிக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை கேட்டுக்கொண்டுள்ளார்

மக்களவையில் இன்று குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதாள விவாதத்திற்குபதில் அளித்து பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அரசு பிரச்சினைகளுக்கு துல்லிய தீர்வுகளை கண்டுவருவதாக குறிப்பிட்டார் மக்கள் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பதே அரசின் நோக்கமாக இருந்து வருவதாக கூறிய அவர் இதன்காரணமாக தமது அரசு மீண்டும் அதிக பெரும்பான்மையுடன் தேர்தலில் வெற்றி பெற்றதாக கூறினார்

விவசாயிகள் நலனில் எவ்வித அரசியலுக்கும் இடமில்லை என்று கூறிய அவர் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலனுக்காக பாடுபடவேன்டும் என்று கேட்டுக்கொண்டார் விளைப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒன்றரை மடங்காக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ஒராண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் ஆறு மடங்கு அதிகரித்து ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடந்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார்

வரும் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் மீது இன்று மக்களவையில் விவாதம் தொடங்கியது மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு மணிஷ்திவாரி விவாதத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் பொதுத்துறை நிறுவனத்தின் பங்குகளை விற்பது குறித்து அரசு தன்னிச்சையாக முடிவு செய்திருப்பதாக குறை கூறினார் பொதுத்துறை நிறுவனங்கள் அரசின் பொறுப்பில் இருப்பதால்தான் இந்திய பொருளாதாரம் வலிமையாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

பிஜேபி உறுப்பினர் திரு ஜெயந்த்சின்கா பொதுபட்ஜெட்டை வரவேற்று பேசினார் விவசாயிகள் மாணவர்கள் பெண்கள் பழங்குடியினர் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறம் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பழமையான சிந்தனைகளை தவிர்த்துவிட்டு உற்பத்திக்கான புதிய இந்தியா திட்டத்தில் இணைந்து செயல்பட்டால் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக இந்தியா உயரும் என்றும் திரு ஜெயந்த் சின்கா கூறினார் தொழுநோய்க்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியா சாதளை படைத்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்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 ரிசர்வ் வங்கி இன்று அறிவித்த இருமாத செலாவணி கொள்கையில் வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படவில்லை ரிச்வ் வங்கி கவர்னா் திரு

சபரிமலை ஸ்ரீ ஐய்யப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் விசாரணை வரம்பு குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்ப்பை அரசியல் சாசன அமர்வு ஒத்திவைத்குள்ளது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

தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைந்தது பிஜேபி ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மாலை வரை இறதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மற்றம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சில் செய்யப்பட்டு வருகின்றன மத்திய ஆயுதப்படையினர் மற்றும் உள்ளுர் காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள்

வாக்கு எண்ணிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் ஈரானில் சிறைவைக்கப்பட்ட இந்தியாவின் ஆறு மாலுமிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அவர்களை விடுவிக்க ஈரான் அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகமும் பந்தார் அப்பாலில் உள்ள இந்திய துணை தூதரகமும் அப்துல் ரஸாக் கப்பலில் பணியாற்றிய இந்த மாலுமிகளை விடுக்க சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

புத்தில்லயில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கு ஒத்துழைப்பு அளித்த சீன அரசுக்கும் நன்றி தெரிவித்தார்

அவர்களையும் பத்திரமாக அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய வர்த்தக துறையினர் மத்திய ஆசிய சந்தைகளோடு இணைந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று இந்திய தொழில் வர்த்தக சபை ஏற்பாடு செய்திருந்த இந்திய மத்திய ஆசிய வர்த்தக கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அவர் சுபஹார் துறைமுகம் மத்திய ஆசிய நாடுகளுக்கிடையிலான வர்த்தகத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கூறினார் இந்திய மத்திய ஆசிய நாடுகளுக்கிடையே வான்வழி வர்த்தகத் திட்டம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இது நடைமுறைக்கு வரும்போது கணிசமான அளவில் உறுப்பு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் பெருகும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் இலங்கை பிரதம் திரு மகிந்த ராஜபக்சே ஐந்து நாள் அரசு முறை பயணமாக நாளை புதுதில்லி வருகிறார்

ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி வெளியுறவு அமைச்சா் திரு ஜெய் ஷங்கள் ஆகியோரை சந்தித்து பேச்சு நடத்துகிறாா் வர்த்தகம் பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான இந்த பேச்சுவார்த்தையில் இடம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

குடியுரிமை திருத்தச் சுட்டத்தால் இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் கூறியுள்ளார்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 அமெிக்காவில் நடைபெற்றுவரும் சள்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் விக்ரம் மல்கோத்ரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்